குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஏழு நாள் அரசுமுறைப் பயணத்தின் முதற்கட்டமாக சொ்பியா தலைநகா் பெல்கிரேடு க்கு இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றாா் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி நாளை துபாயில் தொடங்குகிறது

மகாத்மா காந்தியின் கனவு திட்டமான தூய்மை இந்தியா திட்டத்தை நடைமுறைப்படுத்த பெருமளவில் மக்களை திரட்டுவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும்

தேசபிதாவுக்கு புகழஞ்சலி செலுத்த இந்த திட்டம் சிறந்த வழியாகும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இந்த சிறப்பு முகாம்களின் போது ஸ்வச்சதா சபாஸ் சேவா திவாஸ் ரயில்வே ஸ்வச்சதா திவாஸ் அந்தோதியா திவாஸ் ஆகிய திட்டப்பணிகள் செயல்படுத்தப்படும்

ஸ்வச்சதாக ஹி சேவா சிறப்பு முகாம்களை தொடங்கிவைக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி பள்ளி குழந்தைகள் ரானுவ வீரர்கள் ஆன்மீகத் தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகள் ரயில்வே தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலருடன் கலந்துரையாடுகிறார்

மத்தியப்பிரதேச மாநிலம் இந்தூரில் தாவூதி போரா அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இமாம் உசைன் நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய அவர் உலகம் ஒரே குடும்பம் என்ற தத்துவத்தை தேசம் பேணிவருவதாக குறிப்பிட்டார் இந்தியா தனது கடந்த காலம் குறித்து பெருமிதம் கொள்கிறது என்றும் நிகழ் மற்றும் எதிர்காலம் பற்றி நம்பிக்கையுடன் திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் அனைத்துத்தரப்பினரையும் அரவணைத்து செல்லும் பண்பாடு இந்தியாவின் தனிச்சிறப்பாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை கர்நாடக மாநிலம் செல்கிறார் கர்நாடகா சட்ட அமைப்பு மற்றும் சட்டக்கல்லூரியின் வைர விழா கொண்டாட்டத்தில் குடியரசுத் தலைவர் கலந்துகொண்டு உரையாற்றுகிறார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவின் ஓய்வுபெற்ற விஞ்ஞானி திரு நம்பி நாராயணனை உளவு வழக்கில் தவறாகசேர்த்தாகவும்

இந்த வழக்கு தொடர்பாக கேரள காவல்துறை மீது நடவடிக்கை தேவையில்லை என்று அம்மாநில உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து திரு நம்பி நாரயாணன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது அவர் மீது முகாந்திரமற்ற வழக்கு பதிவு செய்ததற்காக அப்போதைய கேரள காவல்துறை தலைவர் மற்றும் இரண்டு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோரை விசாரிக்க ஒய்வுபெற்ற நீதிபதி திரு டி கே ஜெயின் தலைமையில் குழு அமைத்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

பின்னா் இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ அவா் குற்றமற்றவா் என்று அறிவித்தது அசாமின் ஹோஜாய் மாவட்டத்தில் ஹிஸ்புல் முஜாகிதின் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அசாம் மாநிலத்தை சேர்ந்த இந்த தீவிரவாதியை உத்தரபிரதேச காவல் துறையினர் நேற்று கைது செய்தனர் அவருடன் ஷா நவாஸ் ஆலம் என்ற அவரது கூட்டாளியும் கைது செய்யப்பட்டுள்ளார்

இன்று சத்திஷ்கா் தலைநகா் ராய்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைவினைக் கலைஞர்களுக்கான ஷில்ப் குரு தேசிய விருதுகளை அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கைவினைப் பொருட்களின் ஏற்றுமதி மதிப்பு வெளிநாடுகளில் இந்திய கலாச்சாரம் பெற்று வரும் வரவேற்புக்கு அடையாளமாக திகழ்கிறது என்றார்

குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஏழு நாள் அரசுமுறைப் பயணத்தின் முதற்கட்டமாக சொ்பியா தலைநகர் பெல்கிரேடு க்குஇன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார் அவருடன் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு சிவ்பிரகாஷ் சுக்லா நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் சென்றுள்ளனர் திரு வெங்கையா நாயுடு மால்டா ருமேனியா ஆகிய நாடுகளுக்கும் செல்லவுள்ளார்

அப்போது தொழில் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் கலாச்சார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து இருதரப்பு பேச்சவார்த்தை நடத்தப்பட்டது அனைத்து துறைகளிலும் நல்லுறவை விரிவுபடுத்தவும் மற்றும் புதிய வாய்ப்புகளை கண்டறியவும் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார்

ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஒடும் பகுதிகளில் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது

வேளாண் பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன மக்கள் ஒத்துழைப்பு அளித்ததால் ஊழலை வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக அம்மாநில அசாமில் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார்

அவர் தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியில் அசாம் நிதியமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உள்ளிட்ட பலர் கலந்துகொண்டார்

இதையொட்டி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபர்ப்புத்துறை செயலாளர் திரு அமித்கரே நாட்டு மக்களை ஒருங்கிணைப்பதில் தூர்தர்ஷன் பெரும்பங்கு ஆற்றியுள்ளது என்றார் நிகழ்கால தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப தூர்தர்ஷன் தனது நிகழ்ச்சிகளை வடிவமைத்துக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரஸாா்பாரதி தலைவா் திரு சூரிய பிரகாஷ் பேசுகையில் நாட்டின் வளா்ச்சிப் பயணத்தில் தூர்தர்ஷன் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றார்

அதற்கு முந்தைய மாதம் இது ஐந்து புள்ளி பூஜ்யம் ஒன்பது சதவீதமாக காணப்பட்டது

இவருடன் விஜய்வீர் சித்து ராஜ்கன்வர் சிங் சாந்து ஆகியோர் இணைந்து குழுப் போட்டியிலும் தங்கப்பதக்கம் வென்றனர் சீனியர் ஆடவர் ஸ்டேன்டர்ட் பிஸ்டல் பிரிவில் குர்ப்ரீத் சிங் வெள்ளிப்பதக்கம் பெற்றார் ஆசியக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் துபயில் நாளை தொடங்குகின்றன